ராம்நாத் கோவிந்த் இன்று ஹைதராபாத் ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் கூறியுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுனர் விளம்பரத்திற்காகவே கள ஆய்வு மேற்கொள்வதாக திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஏஞம் கிரியம்பேட்டா பகுதியில் ஜுனியர் காலேத் கட்டும் பணிகளுக்கு புதுவை சுகாதார அமைச்சர் திருமல்லாடிகிருஷ்ணாராவ் இன்று அடிக்கல் நாட்டினுர் இளைஞர்கள் பெரிய கனவுகளுடன் தங்களுக்கும் மற்றுவர்களுக்கும் பெரிய அளவில் நன்மை புரியும் குறிக்கோஞடன் வாழ வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குறிப்பாக நமக்குக் கிடைத்த அளவிற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போன மற்றவர்களுக்கு உதவ இளைஞர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று அவர் இன்று ஹைதராபா தில் க்கடி உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசகையில் கூறிஞர்

இன்றைய இளைஞர்களுக்கு வரம்பற்ற வாய்ப்புகள் இருப்பதால் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினுர்

பல்கலைக் கழகங்கள் பட்டதாரிகளை உருவாக்கும் ஆலைகளாக அன்றி புதுமைகளை உருவாக்கும் தொழில்நுட்ப கேந்திரங்களாக மேம்பட வேண்டும் என்றும் அதிநவீன தொ ழில்நுட்பங்களின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் அடித்தளமாக உயர்கல்வி நிறுவனங்களே செயல்பட முடியும் என்றும் அவர் கூறிஞர் முன்னதாக தெலுங்கானா அரசின் ஹரித ஹாரம் பசுமை மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் தெலுங்கானா ராஷ்டிரபதி நிலையத்தில் நடைபெற்ற மரம் நடு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்துகொண்டு புகைப்பட கண்காட்சி ஒன்றையும் பார்வையிட்டார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு சிகிச்சையில் உள்ள திமுக தலைவர் திரு கருணா நிதியின் டடல்நிலை குறித்து விசாரித்தார்

மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி களிமொழி மற்றும் டாக்டர்களிடம் திருகருணாநிதி யின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் தமிழக ஆளுனர் திருபன்வாரிலால் புரோகித் குடியரசுத் தலைவரோடு உடன் சென்றார் இந்த சந்திப்பைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் திருகருணாநிதி யைத் தாம் பார்த்து அவரது குடும்பத்தினர் மற்றும் டாக்டர்களிடம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாகத் தெரிவித்தார் முதுபெரும் தலைவரான தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் அவர் கூறிஞர் குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி

காலநிலையைக் கருத்தில்கொண்டு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நிலவுக்கான இஸ்ரேல் நாட்டின் விண்கலமும் டிசம்பர் மாதம் ஏவப்பட உள்ளதால் இருநாடுகளுக்குமிடையே போட்டி நிலவுகிறது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதிஇந்திரா பானர்ஜி யை இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் திருமதி இந்திரா பானர்ஜி வரும் செவ்வாய் கிழமை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மறுகூட்டல் விவகாரம் அஇஅதிமுக ஆட்சியில் உயர்கல்வித் துறை பாழாகி விட்டதையே வெளிப்படுத்தியிருப்பதாக இமுக திரு

கஸ்டாலின் கூறியுள்ளார் செயல்தலைவர் சென்னையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரைக் காப்பாற்றும் வகையில் குற்றவாளிகள் அனைவரையும் கண்டுபிடிக்க தமிழக அரசு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் உயர்கல்வியின் தரம் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தைப் பாதுகாக்க அனைத்துத் துணைவேந்தர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைக்கவேண்டும் என்றும் கோரிஞர் யுனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுனருக்கு எந்த சிறப்பு அதிகாரமும் இல்லை என்பதால் துணைநிலை ஆளுனரின் சொந்த உத்தரவுகளை அதிகாரிகள் நிறைவேற்றத் தேவையில்லை என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயண சாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்ட இடங்களில் துணைநிலை ஆளுனர் ஆய்வு மேற்கொள்வதில் தமக்கு ஆட்சேபணை இல்லை என்ரூலும் அரசுக்குத் தெரியாமல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது நியாயமானது அல்ல என்றும் அரசின் அன்றாட விவகாரங்களை கவனிக்கும் பொறுப்பு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கே இருப்பதாகவும் கூறிஞர் துணைநிலை ஆளுனர் சுய விளம்பரத்திற்காகவே கன ஆய்வு நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினுர் புதுவையின் ஏலும் மாஹே பகுதிகள் திறந்தவெளிக் கழிப்பிடங்களே இல்லாத பகுதிகளாக ஏற்கனவே அறிவிக்கப் பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் இம்மாதமே திறந்தவெளிக் கழிப்பிடங்களே இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் முறையாகக் கடமையாற்றி வரும் அதிகாரிகளை மிரட்டும் துணைநிலை ஆளுனர் இதுபற்றிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை முழமையாகப் படிக்கவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாராயணசாமி தெரிவித்தார் காரைக்கால் பகுதியில் உள்ள அகளங்கண்ணு நல்லம்பல் ஆகிய இடங்களில் நபார்டு வங்கி உதவியுடன் எட்டரை கோடி

விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பித்தால் புதுச்சேரி மீன்பிடித் துறைமுகத்தை தரம் உயர்த்த மத்திய அரசும் இணங்கியிருப்பதாக அவர் கூறிஞர் டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி சபைக் கூட்டத்தில் தாம் கலந்துகொண்டு

குறு மம்றும் நடுத்தரத் தொழில்றையினரின் பிரச்சனைகளைத் திர்க்க வலியுறுத்தியதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார்

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் காங்கிரஸ் நிர்வாகி ஜோசப் கொலை வழக்கில் தமிழக போலீசார் நல்லழுறையில் செயல்பட்டு வருவதாகவும் நிஜமான குற்றவாளிகளை உடனடியாகக் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்பதே புதுவை அரசின் நிலைப்பாடு என்றும் கூறிஞர் ஏஞம் பகுதிக்குட்பட்ட கிரியம்பேட்டா மீனவர் கிராமத்தில் ஜுனியர் காலேஜ் கட்டும் பணிகளுக்கு புதுவை சுகாதார அமைச்சர் இருமல்லாடிகிருஷ்ணாராவ் இன்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினுர்

மாணவிகள் கல்வி பயில்வதால் ஏஏஏ மில் குழந்தைத் திருமணங்கள் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் ஏனு மில் அம்பேத்கார் அறிவியல் நிலையம் அமைக்கும் பணிகள் இவ்வாண்டு இறுதிக்குள் பூர்த்தியாகும் என்றும் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இந்த வசதி திகழும் என்றும் திருமல்லாடிகிருஷ்ணாராவ் தெரிவித்தார் முன்னதாக ஏலும் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளுடன் மறுஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்திய அவர் ஏஞ் மில் கஞ்சா கடத்தலைத் தடுக்கவும் இளைஞ்களிடையே போதைப் பழக்கத்தைக் கட்டுப்படுத்தவும் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினுர்

மத்திய அரச ஒப்புக் கொண்டுள்ள தாகவும் கூறிஞர் ஏனு மில் புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரர் கோவிலை மத்திய அரசின் ஆன்மீகச் கற்றுலா மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் புனரமைக்க குழ அமைக்கப் பட்டுள்ளதாகவும் சாகர்மாலா திட்டத்தின்கீழ் புதுச்சேரி மற்றும் ஏனு மில் மிதக்கும் உணவகங்களை நிறுவ திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கெத்தல்ரேவு கிராமத்தில் இன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் தூக்குப்போட்டு தற்கொலை செய்துகொண்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவுசெய்து விசாரித்து வருகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் பெரிய கனவுகளுடன் அனைவருக்கும் நன்மை புரியும் குறிக்கோளுடன் வாழவேண்டுமென குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்று ஹைதராபாத் ஐடி பட்டமளிப்பு விழாவில் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் இன்று சென்னை காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று திரு கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்தார் புதுவை துணைநிலை ஆளுனர் விளம்பரத்திற்காகவே கள ஆய்வு மேற்கொள்வதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஏஞம் கிரியம்பேட்டா பகுதியில் ஜுனியர் காலேஜ் கட்டும் பணிகளுக்கு புதுவை சுகாதார அமைச்சர் திருமல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று அடிக்கல் நாட்டினுர்